திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

மூலம் இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது

பிரச்சினைகள் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன

காமராஜ் தெரிவித்துள்ளார்

இடைக்கால தடை விதித்துள்ளது இனி விரிவான செய்கிகள் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பொது மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிஜேபி நீர்வாகிகளிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் வேலூர் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாடிய பிரதமர் நாட்டின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு பணியில் வேலூர் மாவட்ட இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டார் முத்ரா உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் பெண்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி அவையின் மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை பிரச்சினை குறித்தும் தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரியும் மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டதால் கடும் அமளி நிலவியது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரக தயாராக உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி அவையை நடத்த விடாமல் அமளியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் மாநிலங்களவை உறுப்பினராக இல்லாத காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பெயரை நேற்று அவையில் குறிப்பிட்டு பேசியதாக அமைச்சர் திரு விஜய் கோயல் மீது காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார் இதற்கு மறுப்பு தெரிவித்த திரு விஜய்கோயல் அவையின் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஆனந்த் சர்மா பெயரையே தாம் குறிப்பிட்டு பேசியதாக விளக்கம் அளித்தார் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இப்பிரச்சினை குறித்து அவை குறிப்புகளை பரிசீலித்த பின் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அவையை சுமுகமாக நடத்த அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காததால் இன்று நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் மக்களவையிலும் காங்கிரஸ் உறப்பினர்கள் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி முழக்கமிட்டனர் மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே இந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்ததால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம்சாட்டினார் உச்சநீதிமன்றத்தில் அரசு உண்மைக்கு புறம்பான தகவல்களை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு முகமது சலீமும் இதே கருத்தை வலியுறுத்தினார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இது குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என்றார் உச்சநீதிமன்றம் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் இதுகுறித்து அவையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு வழங்கிய அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி உதவி அளிக்க வலியுறுத்தி மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் பிஜேபி உறுப்பினர்களும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக கோஷம் எழுப்பினர்

நுகர்வோர் உரிமையை பாதுகாக்க மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று அமைச்சர் தலைமையில் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

நுகர்வோர் நலனை பாதுகாக்க துறை அலுவலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் அரசின் நலத்திட்டப் பணிகள் ஏழை எளிய மக்களுக்கு முறையாக சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புங்குளம் கிராமத்தில் இருந்து புதிய வழித்தடத்தில் அரசுப் பேருந்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஊரகப் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை அமைத்து தர அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார்

மின்சாரத்தை கொண்டு வருவதற்காகவே உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைக்கப்படுவதாகவும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில் உள்ள பிரச்சினைகளுக்கு சுமுகமாக பேசி தீர்வு காணப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் டிஜிட்டல் பேனர்கள் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனு மீது நீதிபதிகள் திரு சத்ய நாராயணா திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்தனர் டிஜிட்டல் பேன் அமைப்பது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பையும் அரசு விதிகளையும் முழுமையாக செயல்படுத்துவது பற்றி உத்தரவாதம் அளிக்க வேண்டுமென்று அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனா் சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நினைவிடம் கட்டப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது

இந்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து உரிய நிவாரணம் பெற தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக அரசும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்துக்கட்சி குழு முன்ளிலையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயம் மற்றும் கல்விக் கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மாவட்ட செய்திகள் திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மாவட்ட பகுதிகளில் திமுக சுட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகன் தலைமையிலான சுட்டமன்ற பொதுக் கணக்கு குழு இன்று ஆய்வு செய்தனர்

சென்னை இராயபுரம் மண்டலம் ஜிளம் பேட்டையில் நாளை சுனாமி முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடைபெற உள்ளதால் பொது மக்கள் அச்சம் அடைய தேவையில்லை என்று பெருநகர சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது தின விழாவில் அவ்வையார் விருது வழங்க உள்ளதால் உலக மகளிர் நாமக்கல் மாவட்டத்தில்தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தெரிவித்துள்ளார் சென்னை நகர தெற்கு மண்டல அஞ்சல் குறை தீர்க்கும் முகாம் நாளை காலை தி நகர் வடக்கு அஞ்சல் அலுவலகத்தில் நடைபெறுகிறது